நம்பவேண்டாம் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

நீர் மேலாண்மை தொடர்பாக அனைத்து விவகாரங்களையும் கையாள புதிய இந்தியா தயாராக இருக்கவேண்டும் என பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

வாஜ்பாயின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது

அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனோவால் கூறியுள்ளார்

கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வடமாநிலங்களில் குளிரின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது

வன்முறையை எந்தவிதத்திலும் நியாயப்படுத்த முடியாது என பிரதமர் திரு நநரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் குடியுரிமை திருத்தச்சுட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் நடத்தப்படும் வன்முறை சம்பவங்களை நியாயப்படுத்த முடியாது என்றார் உரிமைகளும் கடமைகளும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்தவையாக இருக்க வேண்டும் என்பதை பொதுச்சொத்துக்களை சேதப்படுத்தியவர்கள் உணர வேண்டும் என்று பிரதமர் கூறினார் குடியுரிமை திருத்தச்சட்டம் குறித்த வதந்திகளுக்கு மக்கள் இரையாக வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் புதிய உத்வேகத்துடன் புத்தாண்டில் நாடு அடியெடுத்து வைப்பதாக அவர் கூறினார் ஜம்மு கஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது கடந்த காலத்தில் செய்யப்பட்ட தவறுகளை சரிசெய்த நிகழ்வு என்று தெரிவித்தார் ராமஜென்ம பூமி விவகாரத்திற்கும் அமைதியாக தீர்வுகாணப்பட்டதாக பிரதமர் கூறினார் அடல் பிகாரி வாஜ்பாய் மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார்

முன்னதாக புதுதில்லியில் நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய அவர் தண்ணீர் தட்டுப்பாடு குடிமக்களையும் குடும்பங்களையும் பாதிப்பதோடு தேசத்தையும் அதன் வளர்ச்சியையும் கூட பாதிக்கிறது என்றார்

தண்ணீர் தொடர்பாக முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் தொலைநோக்கு திட்டம் இன்றளவும் நாம் அனைவருக்கும் ஊக்கம் அளித்து வருவதாக கூறிய அவர் அதன் அடிப்படையிலேயே இந்த திட்டத்திற்கு அடல் நீர் மேலாண்மை திட்டம் என பெயர் சூட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தாா் நிகழ்ச்சியில் பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் நீர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு தற்போதைய காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்டார் இது மக்கள் இயக்கமாக உருவாக வேண்டுமென்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார்

ஹிமாச்சலப்பிரதேசத்தில் உள்ள ரொட்டாங் கரங்கப்பாதைக்கு முன்னாள் பிரதமர் அடல்பிஹாரி வாஜ்பாயின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது புதுதில்லியில் உள்ள வாஜ்பாய் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்

வேற்றுமையில் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் தில்லியில் அமைந்துள்ள வாஜ்பாயின் நினைவிடம் நாட்டின் பல்வேறு புரான பிரசித்திபெற்ற இடங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட கற்களால் அமைக்கப்பட்டது கல்வியாளரும் சுதந்திரப் போராட்ட வீரருமான பண்டித மதன் மோகன் மாளவியாவின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டது பாரத ரத்னா விருதினைப் பெற்றுள்ள அவர் நவீன கல்வி முறையை பிரபலப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தார்

அஸ்ஸாமில் உள்ள தேயிலைத்தோட்டங்களின் கூடுதல் இடங்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்த யாருக்கும் வழங்கப்பட மாட்டாது என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனோவால் தெரிவித்துள்ளார் அம்மாநிலத்தில் தேயிலைத்தோட்ட பகுதிகள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு வழங்கப்படும் என்று வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என அவர் கூறியுள்ளார் குறிப்பாக பங்களாதேஷிலிருந்து இந்துக்கள் அஸ்ஸாமில் குடிபெயர்ந்து தேயிலைத் தோட்ட இடங்களை கைப்பற்றி விடுவார்கள் என்ற உண்மைக்கு புறம்பான தகவல்கள் அதிக அளவில் பரப்பப்பட்டு வருவதை பொதுமக்கள் நம்பவேண்டாம் என அவர் தெளிவுப்படுத்தியுள்ளார்

கிறிஸ்துமஸ் வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்படுகிறது கிறிஸ்தமஸ் பண்டிகையையொட்டி கோவா விழாக்கோலம் பூண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் ஏசுபிரான் பிறந்த பெத்லகேமில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் ஏசுபிரான் அவதரித்த தினமாக கிறிஸ்துமஸ் பண்டிகையைபொட்டி தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன வேட்டிகளில் போப் பிரான்சிஸ் கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பு பிரார்த்தனையுடன் தொடங்கி வைத்தார் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர் தமிழகத்திலும் கிறிஸ்துமஸ் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது சென்னை பெசன்ட் நகர் சந்தோம் உள்ளிட்ட தேவாலயுங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சேலத்தில் கிறிஸ்துவின் பிறப்பை உணர்த்தும் இந்த திருவிழா சாதிமத பாகுபாடின்றி அனைவராலும் கொண்டாடப்படும் விழாவாக மாறியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வேளாங்கண்ணியில் பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்றனர் வடமாநிலங்களில் கடும் குளிர் நிலவுவதால் பொமக்களின் இயல்புவாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் ஷிக்கர் நகரில் வெப்பநிலை மைனஸ் இரண்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைந்தது அம்மாநிலத்தில் பிலானி சீறு கங்காநகர் ஆகிய பகுதிகளில் வெப்பநிலை குறைந்து காணப்பட்டது

ஜம்முகஷ்மீரில் கடந்த இரண்டு வாரங்களாக உறைபனி நிலவுகிறது

கஷ்மீர் பகுதியில் பெரும்பாலான இடங்களில் வெப்பநிலை பூஜ்ஜியத்திற்கும் குறைவாக பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக

எனினும் தெற்கு காஷ்மீரின் கசின்கண்ட் பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது ஜவாஹர் சுரங்கப்பாதையில் உள்ள போக்குவரத்து நெரிசல் சீராகும் வரை கசிகண்டில் போக்குவரத்து நிறுத்தப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர் அடுத்த ஆறு நாட்களுக்கு பெரும்பாலும் வறண்டவானிலையே நிலவும் என்றும் குளிரின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது பூரீநகர் லே நெடுஞ்சாலை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீநகர் விமானநிலையத்தில் போக்குவரத்து வழக்கம் போல் நடைபெற்று வருகிறது பாரத் நெட் திட்டத்தின் வாயிலாக அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் நாட்டின் அனைத்து கிராமங்களிலும் இலவச வைஃன்ப வசதி செய்து தரப்படும் என மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் ஹரியானாவில் டிஜிட்டல் கிராமத்தை தொடங்கி வைத்து பேசியவர்

சத்தீஷ்கரில் நடைபெற்று உள்ளாட்சித்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது